ஒவ்வொரு இந்தியரின் வளர்ச்சிக்கும் உத்வேகம் அளிக்கும் மந்திரம் என்றுபிரதமர் திருநரேந்திரமோடிகூறியுள்ளார்

தனித்தன்மைகொண்டதுஎன்று இஸ்ரோ தலைவர் டாக்டர் கேசிவன் தெரிவித்துள்ளார்

கொண்டாடப்படுகிறது

புநீகாந்த் கால் இறுதிசுற்றுக்குமுன்னேறியுள்ளார் இனிவிரிவானசெய்திகள் அனைவரும் இணைவோம் அனைவரும் வள்வோம்என்பதுவெறும் முழக்கம் மட்டுமல்லஒவ்வொரு இந்தியனின் வளர்ச்சிக்கும் உத்வேகம் அளிக்கும் மந்திரமாகும் என்றுபிரதமா் திருநரேந்திரமோட்கூறியுள்ளார் மற்றஅரசியல் கட்சிகள் வாக்குவங்கிஅரசியலில் ஈடுபடுகின்றன ஆனால் பிஜேபி இந்தியர் ஒவ்வொருவருக்கும் சமமானவாய்ப்பு கிடைப்பதைஉறுதிசெய்யபாடுபடுகிறதுஎன்றும் பிரதமர் கூறினார் இந்தியபொருளாதாரம் வெகுவேகமாகவளா்ந்துவரும் பொருளாதாரங்களில் ஒன்றாகும் என்றும் கடந்தநான்குஆண்டுகளில் பாய்ச்சல் வேகத்தில் பொருளாதாரம் வளா்ந்துள்ளதுஎன்றும் அவா் தெரிவித்தாா் மேற்கு காஸியாபாத் ஹசாரிபாக் தெய்ப்பூர் அருணாச்சல் புறநகர் நவாடாஆகியநாடாளுமன்றதொகுதிகளைச் சேர்ந்தபிஜேபிதொண்டாகளுடன் காணொலிக்கட்சி முலம் பிரதமர் இன்றுகலந்துரையாடினார்

எதிர்க்கட்சிகளால் தவறாகமுன் வைக்கப்படும் கருத்துக்கள் மத்தியஅரசால் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் பணிகளின் முன்னால் எடுபடாதுஎன்றும் பிரதமர் குறிப்பிட்டார்

நாட்டின் முதலாவதுதேசியகல்விஉதவித்தொகைபெறுவதற்கானசெல்பேசிசெயலியைமத்தியசிறுபான்மையினா் நலத்துறைஅமைச்சர் திருமுக்தார் அபாஸ் நக்வி இன்று புதுதில்லியில் தொடங்கிவைத்தார் ஏழைஎளியமற்றும் நலிந்தபிரிவுகளைச் சோ்ந்தமாணவர்கள் இதன் மூலம் எளிதாகவும் விரைவாகவும் கல்விஉதவித்தொகையைபெற முடியும் என்று இந்தநிகழ்ச்சியில் பேசியஅமைச்ச் கூறினார் அனைத்துகல்விஉதவிதொகைகளும் வங்கிக் கணக்குகளில் நேரடியாகசெலுத்தப்படும் என்றும் அவர் கூறினார் இந்த இணையபக்கம் வெளிப்படைத் தன்மையைவலுப்படுத்தஉதவும் என்றுகுறிப்பிட்டஅமைச்சா் கடந்தநான்குஆண்டுகளில் பல்வேறுகல்விஉதவிதிட்டங்களின் மூலம் சிறுபான்மையினரில் ஏழைகள் மற்றும் நலிந்தபிரிவைச் சேர்ந்த மூன்றுகோடிமாணவர்கள் பயனடைந்துள்ளனர் என்றார் இந்தியாவின் சந்த்ரயான் இரண்டுதிட்டம் தனித்தன்மைகொண்டதுஎன்று இஸ்ரோ தலைவர் டாக்டர் கேசிவன் தெரிவித்துள்ளார் அகில இந்தியவானொலிக்குசிறப்பு பேட்டியளித்தஅவர் இதுவரைஉலகம் செல்வாதநிலவின் தென்துருவபகுதிஅருகே இந்தியாவின் விண்கலம் மட்டுமே இறங்கவிருப்பதாகக் கூறினார்

மனிதர்களைஏற்றிச் செல்லும் ககன்யான் விண்கலதிட்டத்திற்கானசெயல்பாட்டுதொழில்நுட்பம் ஏற்கனவேதயாரிக்கப்பட்டுவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் மனிதர்களுடன் விண்கலம் செலுத்தப்படுவதற்குமுன் மனிதர்கள் இல்லாத இரண்டுவிண்கலங்கள் செலுத்தப்படும் என்றும் அவர் கூறினார் ரஷ்யாவில் இரண்டுநாள் பயணம் மேற்கொள்ளும் வெளியுறவு அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் இன்றுதில்லியிலிருந்தமாஸ்கோ புறப்பட்டார்

திருமதி சுஷ்மா ஸ்வராஜும் ரஷ்யாவின் துணைப்பிரதம் திரு யூரிபோரிசோ வும் கூட்டாக இந்தகூட்டத்திற்குதலைமைதாங்குவாா்கள் இருதரப்பு வர்த்தகம் முதலீடு அறிவியல் தொழில்நுட்பம் கலாச்சாரம் மற்றும் பரஸ்பரநலன் சா்ந்ததுறைகளில் ஒத்துழைப்புக்கானநடவடிக்கைகள் பற்றி இந்தஆணையம் ஆண்டுக்குஒருமுறை கூடி விவாதிக்கும் அமைப்பாகஉள்ளது ஐம்மு கஷ்மீர் மாநிலம் பாரமுல்லா குப்வாரா ஜம்முஆகியமாவட்டங்களில் தனித்தனியேமேற்கொள்ளப்பட்டரானுவநடவடிக்கைகளில் ஏழு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் எல்லைப்பகுதியில் உள்ளகுப்வாராமாவட்டத்தில் ஊடுறுவல் முயற்சியைதடுப்பதற்குராணுவம் மேற்கொண்டநடவடிக்கையின்போதுஅடையாளம் தெரியாத மூன்றுபயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் ஆயுதம் தாங்கியஅவா்களின் உடல்கள் எல்லைக்கட்டுப்பாடுகோடுஅருகேகிடப்பதாகராணுவவட்டாரங்கள் தெரிவித்தன பாரமுல்லாமாவட்டத்தில் பாகிஸ்தானைச் சேர்ந்தஜெயஷ் ஈ முகமதுஅமைப்பின் இரண்டுபயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனா் இவர்களில் ஒருவர் ஏற்கனவேநான்குகாவலர்கள் உயிரிழக்ககாரணமானகுண்டுவெடிப்பு சம்பவத்தில் மூளையாகசெயல்பட்டபயங்கரவாதிஎன்றுகாவல்துறைஅதிகாரிஒருவர் தெரிவித்தார் பயங்கரவாதிகளுக்கும் ராணுவத்தினருக்கும் தொடர்ந்தநடைபெற்றுவரும் ஜம்மு வில் தப்பாக்கிசண்டையில் இன்றுகாலை இரண்டுபயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் மூன்றாவதுபயங்கரவாதியைகண்டுபிடிக்கவனப்பகுதிகளில் தேடும் நடவடிக்கைதொடர்வதாகராணுவவட்டாரங்கள் தெரிவித்தன

மாநிலத்தில் உள்ளகோவில்களில் சிறப்பு பூஜைகளுடன் விநாயகர் சதர்த்திவிழாநடைபெற்றது வீதிகளில் பிரமாண்டமானவிநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு பூஜைகள் நடைபெற்றன தங்களின் வீடுகளில் விநாயகர் சிலைகளைவைத்தபழங்கல் சுண்டல் மக்கள் மோதகம் சர்க்கரைப் பொங்கல் படையல் வைத்துவழிபட்டனர் தமிழ்நாட்டில் பிரசித்திபெற்றதிருச்சிஉச்சிப்பிள்ளையார் கோவிலிலும் சிவகங்கை மாவட்டம் பிள்ளையாா்பட்டிகற்பகவிநாயகா் கோவிலிலும் விநாயகா் சதுர்த்திவிழாகொண்டாடப்பட்டது

நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூரில் உள்ளஅருள்மிகு பஞ்சமுகமகாகணபதிஆலயத்திலும் விநாயகர் சதர்த்திவிழாசிறப்பாககொண்டாடப்பட்டது தனுஷ்கோடிக்கும் கச்சத்தீவுக்கும் இடையே இந்திய கடல் எல்லைப்பகுதியில் மீன்பிடித்துக் கொணடிருந்தராமேஸ்வரம் மீனவர்கள் மீகு இலங்கைகடற்படையினர் ரோந்துகப்பல்களைக் கொண்டுமோதியுள்ளனர் இன்றுஅதிகாலைத்துக்கும் அதிகமானபடகுகளிலிருந்தவலைகளைவெட்டியதோடு மீன்பிடிக்கக்கூடாதுஎனமிரட்டியதாகவும் கரைதிரும்பியமீனவர்கள் தெரிவித்துள்ளனர் பெட்ரோல் டீசல் விலையைகுறைக்கபெட்ரோலியப் பொருட்களை ஜி எஸ் டி க்குள் மாநிலங்கள் கொண்டுவரமத்தியஅரசுமுயற்சிசெய்தபோதும் முழுமையாகஒத்துழைப்பு அளிக்கவில்லைஎன்றுபிஜேபி மூத்த தலைவா் திரு இல கணேசன் தெரிவித்துள்ளாா் தூத்துக்குடியில் இன்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் பெட்ரேல் டீசல் விலைஉயர்வைகுற்றம்சாட்டிபேசுவதற்கு காங்கிரஸ் கட்சிக்குதகுதியில்லைஎன்றார்

தேர்தலுக்கானபணிகளைபிஜேபிதொடங்கியுள்ளதுஎன்றுகுறிப்பிட்டஅவர் மக்களவைத் கூட்டணிஅமைத்தேதேர்தலைசந்திப்போம் என்றும் கூறினார்

டோக்யோவில் நடைபெறும் ஜப்பான் ஒப்பன் பேட்மிண்டன் போட்டிகளில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் கால் இறுதிக்குமுன்னேறியுள்ளார்

இருப்பினும் பிவிசிந்துவும் எச் எஸ் பிரணாயும் ஒற்றையர் இரண்டாவதுசுற்றுஆட்டங்களில் தோல்வியடைந்தனா்